வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோஇபுதுச்சேரி

நியமித்தது செல்லும் என உச்சநீதமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

எழுத்தாளர் திரு

ராமகிருஷ்ணனுக்கு கிடைத்துள்ளது

அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல இடங்களில் நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு பிஜேபியினர் சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலந்து ஆலோசிக்காமல் மத்திய அரசு தானாகவே இவர்களை நியமித்து சரியே என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

கே சிங்கின் தலைமையிலான அமர்வு இந்த தீர்ப்பை இன்று வழங்கியது புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம் என்பதால் அது மத்திய அரசின் சொத்து

கே வேணுகோபாலின் வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக் கொண்டது

லட்சுமி நாராயண்ண் தாக்கல் செய்திருந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது

மனு மீது தீர்ப்பு அளிக்கும் வரை நியமன உறுப்பினர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக செயல்பட அனுமதிக்குமாறு உச்சநீதிமன்றம் சட்டப்பேரவைத் தலைவரையும் கேட்டுக் கொண்டிருந்தது தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்த புதுச்சேரி பாஜக தலைவர் திரு சாமிநாதன்இ உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும்இ அரசியலமைப்பு சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளன்று இந்த தீர்ப்பு வந்துள்ளது என்றார் இந்த வழக்கினால் தேவையற்ற காலவிரயம் மட்டுமே ஏற்பட்டுள்ளது என்று கூறிய அவர்இ யாராக இருந்தாலும் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது என்றார் இந்திய அரசியலமைப்புச் சட்ட சிற்பி பாரத் ரத்னா பாபா சாஹப் டாக்டர்

ஆர்

ராம்நாத் கோவிந்த்இ குடியசரத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுஇ பிரதமர் திரு நரேந்திரமோடிஇ மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன்இ மத்திய சமுகநீதித்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கேலாய்ட்இ காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பலர் மலரஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள டாக்டர்அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் திரு வி நாராயணசாமிஇ சட்டப்பேரவைத் தலைவர் திரு

புதுச்சேரி சட்டமன்ற பாஜக நியமன உறுப்பினர் திரு சாமிநாதனும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஏனாம் பழைய பேருந்து நிலைய அம்பேத்கர் சதுக்கத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் சிலைக்கு பிராந்திய நிர்வாகி திரு சுப்ரமணியேஸ்வர ராவ் மற்றும் அதிகாரிகள் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர் டாக்டர்

ஆர் அம்பேத்கர் நலச்சங்கத்தை சேர்ந்தவர்களும் எஸ்சிஇ எஸ்டி ஊழியர் சங்கத்தினரும் மலரஞ்சலி செலுத்தினர்

தமிழ் இலக்கியத்திற்கான விருது சஞ்சாரம் என்ற புதினத்துக்காக எழுத்தாளர் திரு

ராமக்கிருஷ்ணனுக்கு கிடைத்துள்ளது

வரும் ஜனவரியில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் விருது பெற்றவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என சாகித்ய அகடமியின் செயலர் திரு சீனிவாச ராவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இலக்கியத்திற்காக மத்திய அரசால் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படும் மிகப்பெரிய விருது சாகித்ய அகடமி விருது என்பது குறிப்பிடத்தக்கது

மதுரையைச் சேர்ந்த திரு

கே ரமேஷ் என்பவர் தொடுத்திருந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது எய்ம்ஸ் மருத்துவமனையின் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்த்து அதில் திட்டமதிப்பீடு தயார் செய்யப்பட்டு நிதிக்குபு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது என்றும் ஒப்புதல் அளித்தபின் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு அனுப்பப்டும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பாரம்பரிய நெல் விதைகளை மீட்டெடுத்த விவசாயி நெல் ஜெயராமன் இன்று காலமானார்

அவரது உடலுக்கு பல்வேறு தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அவரது உடல் திருவாரூர் மாவட்டம்இ திருத்துறைப்பூண்டி அருகேயுள்ள அவரது சொந்த ஊரான கட்டிமேடு கிராமத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது இறுதிச் சடங்குகள் நாளை நடைபெறுகின்றன

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கொண்டு வந்த இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இதற்கிடையே இந்தப் பிரச்னை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த நேரம் ஒதுக்கக்கோரி தமிழக முதலமைச்சருக்கு கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் திரு சிவக்குமார் கடிதம் எழுதியுள்ளார் இந்த கடித்த்தில் மேகதாது திட்டம் குறித்து தமிழக அரசு மற்றும் மக்களிடையே தவறான கருத்து நிலவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பருவமழை அதிகமாக பெய்யும் காலத்தில் மேட்டுர் அணை நிரம்பிஇ வீணாக கடலில் கலக்கும் நீரை பயனுள்ள முறையில் பயன்படுத்த மேகதாது அணை உதவும் என கர்நாடகா அமைச்சர் தனது கடிதத்தில் கூறியுள்ளார்

சாலைகளின் இத்தகைய நிலை ஏற்க முடியாத்து என்றும் நாட்டின் எல்லைகளில் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்படுபவர்களின் எண்ணிக்கையை விட இது அதிகம் என நீதிபதிகள் கூறினர் சாலைகளை அதிகாரிகள் பராமரிக்கவில்லை என்பதையே உயிரிழப்பு எண்ணிக்கை காட்டுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் சாலைப் பாதுகாப்பு குறித்து உச்சநீதிமன்ற குழு அளித்த அறிக்கைக்கு பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது உள்ளூர் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு

சட்ட ஒழுங்கை பராமரிப்பதிலும் ஊர்க்காவல் படையினர் முக்கிய பங்கு அளிக்க முடியும் என அவர் கூறினார் எந்த சம்பவத்திலும் முதலில் உதவிக்கு வருபவர் உள்ளூர் பாதுகாவலர் தான் என அவர் கூறினார் தேர்தல் தெலுங்கானாவிலும்இ ராஜஸ்தானிலும் நாளை நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டமன்றத் தொகுதியில் தேர்தல் நடந்தால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கு போட்டியிட விரும்புவதாக டாக்டர் நாராயண கூறியுள்ளார் புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் உஃஆம் இடத்தை பிடித்தார் என்றும் எனவெ அத்தொகுதியில் போட்டியிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தார்மீக உரிமை உள்ளது என்று கூறினார் இதுகுறித்து காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சி தலைமைகளுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் அக்கட்சிகளின் ஆதரவு கோரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் குட்கா ஊழல் வழக்குத் தொடர்பாகஇ தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் மற்றும் அவரது உதவியாளர் திரு

தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது

இதற்கிடையே குமரிக்கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல இடங்களில் மழைஅல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது